பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பின்னர் ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் அங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறார்

உயர்த்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அறிவிப்பு

அளிப்பதாக ஈரான் ராணுவ தலைமை தளபதி குற்றச்சாட்டு வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி குஷ்மா ஸ்வராஜ்

சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்

சாய்னா நேவால் கைப்பற்றியுள்ளார்

இதனையடுத்து உலாவ் விமானநிலையத்தில் நடைபெறும் பொது கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார்

பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு செல்கிறார் ஹசாரிபாக் தும்கா மற்றும் பாலமு ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவ கல்லூரிகளுக்கான கட்டிடங்களை பிரதமர் திறந்து வைக்கிறார் ஹசாரிபாகில் உள்ள ஆச்சார்யா விநோபா பல்கலைக்கழகத்தில் பழங்குடியினர் குறித்த ஆய்விற்கான கட்டடத்திற்கு அடக்கல் நாட்டுகிறார் விவசாயிகளுக்கு மொபைல் போன்கள் வழங்கும் திட்டத்திற்கான காசோலைகளையும் பிரதமர் வழங்கிறார் மாணவர்களின் சத்துணவுக்காக பால் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படைத் தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இந்த கொடுர பயங்கரவாதத் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் வன்மயாக கண்டிப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் எல்லைப்பகுதியில் இருந்து வரும் தீவிரவாத அச்கறுத்தல்களை இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளதாக இந்த தீவிரவாத தூக்குதல் சும்பவம் குறித்து எழுந்துள்ள சூழ்நிலை பற்றி அனைத்து கட்சித் தலைவர்களிடமும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் எடுத்துரைத்தார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கிக்கூறினார் இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சின் தோமர் பயங்கரவாதத்தை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தெரிவித்ததாகக் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் முடிவுக்கு கொண்டுவருவதில் அரசு முழு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ரானுவத்திற்கும் முழு ஒத்துழைப்புத் தருவதாக காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது என்று கூறினார் நாட்டின் எந்தப் பகுதியில் இதபோன்ற சும்பவம் நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதலுக்காக இந்தியர்கள் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பழிதீர்க்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எதிரிகளை எவ்வாறு தாக்க வேண்டும் என்பதை கடந்த காலத்தில் இந்தியப்படைகள் செய்து காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இனி வருங்காலத்திலும் அதுபோன்ற முயற்சிகளை இந்தியா விட்டுவிடப் போவதில்லை என்றார் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மக்களிடம் ஏற்பட்டுள்ள கோப உணர்வை புரிந்துகொள்ள முடிவதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு நநேந்திரமோடி உறுதிபடத் தெரிவித்தார்

தற்போது ஐநா சபை ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு மற்றும் ஐரோப்பிய யூளியன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இதற்கு முன்பாக அமெரிக்கா பிரான்ஸ் கனடா இஸ்ரேல் துருக்கி சவுதி அரேபியா ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்துள்ளன மேலும் இவங்கை பூட்டான் நேபாள் மாலத்தீவுகள் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருந்தன புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பங்களாதேஷ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள பங்களாதேஷ் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அசன் முகமது கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தீவிரவாதத்தை ஒடுக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு பங்களாதேஷ் துணைநிற்கும் என்று கூறினார் முன்னதாக தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அவர் மலரஞ்சலி செலுத்தினார் தீவிரவாதத்திற்கு எதிராக பங்களாதேகம் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இது தொடர்பாள தகவல்களை இந்தியாவிடம் பகிர்ந்துகொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா தலைமயிலான அரக தீவிரவாத நடவடிக்கைகளை ஒடுக்க இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் கூறினார்

புல்வாமா தீவிரவாத தூக்குதலையடுத்து ஏற்கனவே வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாடு என்ற பட்டியலிலிருந்து பாகிஸ்தானை நீக்கியது குறிப்பிடத்தக்கது மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தனது டுவிட்டரில் புதிய கங்கவரி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானிடமிருந்து பழங்கள் சிமென்ட் பெட்ரோலியப் பொருட்கள் களிமங்கள் மற்றும் தோல் பொருட்கள் இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது

இது குறித்து பாதுகாப்பு படையினர் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் எல்லை பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை கண்டறிந்து செயல் இழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இச்சும்பவம் நிகழ்ந்தாக தெரிவித்தனர் அசாம் மாநிலம் லக்மிபூரில் நடைபெறும் இளைஞர்கள் மாநாட்டில் பிஜேபியின் தலைவர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்கிறார் பிஜேபியின் இளைஞரணியினர் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் பிஜேபி மாநில தலைவர் திரு ரஞ்ஜித்குமார் தாஸ் மூத்த அமைச்சரான ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்கின்றனர் திரு அமித் ஷா இன்றுமாலை பிஜேபி கட்சி அலுவலக கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டுகிறார் அரசு உத்தரவிட்டால் எத்தகைய தாக்குதல் நடவடிக்கையிலும் ஈடுபட இந்திய விமானப்படை தயாராக இருப்பதாக அதன் தலைமைத் தளபதி பி எஸ் தனோவா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் வாயுசக்தி என்ற பெயரில் இந்திய விமானப்படை நேற்று மாபெரும் போர் ஒத்திகையை நடத்தியது

நாட்டின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் விமானப்படை வலுவுடன் உள்ளது என்பதை உறுதிபடத் தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஒத்திகையில் ரானுவத் தலைமைத் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் திரு ராம்நாத் கோவிந்த் ஹரியானா மாநிலத்திற்கு இன்று செல்கிறார் துடியரசுத் தலைவர் சோனிப்பட்டில் இன்று நடைபெறவுள்ள விவசாய மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் அவர் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருதுகளையும் வழங்கவுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான்குநாள் அரசுமுறைப் பயணமாக நேற்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் அங்கு பல்கேரிய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசினார் அப்போது இருநாடுகளுக்கான பொருளாதாரம் விவசாயம் மருத்துவம் கற்றுவா ஆகிய துறைகள் குறித்து விவாதித்தனர் பல்கேரியா தலைநகர் சோபியாவில் இந்திய வம்சாவளியினர் நடத்தும் கூட்டத்திலும் திருமதி சுஷ்மா சுவராஜ் கலந்துகொள்கிறார் இதனைத் தொடர்ந்து மொராக்கோ மற்றம் ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடனும் ள்வதேச மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமைச்சரின் இந்த கற்றுப்பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் அல் அடல் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தீவிரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்துள்ளதாக ஈரானின் ரானுவ தலைமை தளபதி மொகமத் அலி ஜாஃபரி குற்றம் சாட்டியுள்ளனார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்கள்மீது ஈரான் தாக்குதல் தொடுக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தானையொட்டி உள்ள எல்லைப்பகுதியில் கடந்த புதன்கிழமையன்று பேருந்தில் சென்று கொண்டிருந்த ஈரான் ரானுவ வீரர்கள்மீது தீவிரவாத அமைப்பினர் தற்கொலைப் படை தாக்குதல் நடத்தினர் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை சாய்னா நேவால் கைப்பற்றியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரனவ் சோப்ரா ஷிராக் செட்டி இணை சாம்பியன் பட்டம் வென்றது